நரேந்திரமோடி நாட்டு மக்களிடையே இன்று இரவு எட்டு மணிக்கு உரையாற்றுகிறார்

பணி செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது

விசாக்களும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக அந்நாடு தெரிவித்துள்ளது

இந்த நோய்த் தொற்று தொடர்பான விரிவான தகவல்களை அவர் இதில் தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நேற்று இது தொடர்பாக தமது தலைமையில் நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றுப் பேசிய பிரதமர் இந்த நோய்த் தொற்று பரவாமல் தடுப்பதற்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவித்தார் இப்பணியில் ஈடுபட்டுள்ள அனைவரும் ஆற்றி வரும் பணி மகத்தானது என்றும் அவர் குறிப்பிட்டார்

பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உரையை இன்றிரவு எட்டு மணிக்கு அகில இந்திய வானொலியிலும் தூர்தர்ஷனிலும் கேட்கலாம் பிரதமர் உரையின் தமிழாக்கத்தை இன்றிரவு பத்தரை மணிக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அகில இந்திய வானொலி நிலையங்களிலும் ஒலிபரப்பக் கேட்கலாம் நாளை காலை எட்டரை மணிக்கு பிரதமர் உரையின் தமிழாக்கம் மறு ஒலிபரப்பாகவுள்ளது

ரயில் மற்றும் விமானங்களில் மாணவர்கள் நோயாளிகள் மாற்றுத்திறனாளிகள் தவிர வேறு யாருக்கும் சலுகை கட்டண அனுமதி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தியாவசியப்பொருட்களில் பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்கள் தவிர தனியார் துறையில் பணியாற்றுவோரை வீட்டிலிருந்தே செயல்பட நடவடிக்கை எடுக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது

தமிழகத்தை பொறுத்தவரை சிறு தொழில்கள் மூடப்படவில்லை என்றும் இதுகுறித்து எவ்வித அச்சமும் தேவையில்லை என்றும் கூறினார் வைரஸ் தொற்று பரவாமல் தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே முழு மூச்சுடன் உறுதியாள நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களை உடனடியாக மருத்துவ பரிசோதனை செய்து கொரோனா அறிகுறி இருப்பின் உரிய சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் கொரோனா வைரஸ் குறித்த மூன்றாவது கட்ட சோதனையில் இதுவரை இந்தியாவில் சமூக பரவல் ப வாயிலாக இந்த வைரஸ் பரவுவது குறித்து ஆதாரம் கிடைக்கவில்லை என்று இந்திய மருத்துவக் ஆய்வுக்கழகத்தின் தலைமை நிர்வாக இயக்குநர் டாக்டர்

அகில இந்திய வானொலிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் சமூகம் வாயிலாக பரவுவது குறித்து எந்தவொரு ஆதாரமும் கிடைக்கவில்லை என்றும் இதற்காக நடத்தப்பட்ட ஆய்வின் முடிவுகள் இதை உறுதி செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்

அனைத்து மாநில தலைநகரங்களிலும் தடய அறிவியல் ஆய்கவத்தை இரண்டு ஆண்டுகளுக்குள் அமைக்குமாறு நாடாளுமன்ற நிலைக்குழு மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு பரிந்துரைத்துள்ளது இந்த குழுவின் தலைவர் டாக்டர் சத்தியநாராயணன் ஜாட்டியா இதுகுறித்த அறிக்கையை இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தாா்

இது தொடர்பாக சுகாதார அமைச்சகம் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியுள்ளது பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை தவிர்ப்பது சோப்பை பயன்படுத்தி அடிக்கடி கைகளை கழுவுவது போன்றவற்றை கடைப்பிடிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது கைகளை கழுவாமல் கண் மூக்கு மற்றும் வாய் பகுதியை தொட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பொது இடங்களில் எச்சில் துப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இருமல் தும்மல் வரும்போது கைகுட்டை அல்லது டிஷு பேப்பரால் வாய் பகுதியை மூட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது காய்ச்சல் மற்றும் குவாசக் கோளாறு ஏற்பட்டால் மருத்துவரை அனுக வேண்டும் என்றும் அப்போது முகக்கவசத்தை அணிந்து கொண்டு மருத்துவரை சந்திக்க வேண்டுமென்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது காய்ச்சல் மற்றும் இருமலால் பாதிக்கப்படுவோா் பிறருடன் நெருங்கிப் பழகுவதை தவிா்க்க வேண்டுமென்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

இந்த தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பொதுமக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு மருத்துவர்கள் பதிலளிப்பார்கள்

கொரோனா முன்னெச்சரிக்கை குறித்து அகில இந்திய வானொலியின் தில்லி செய்திப்பிரிவு நடத்திவரும் தொலைபேசிவழி கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் இன்றிரவு ஒன்பதரை மணிக்கு மருத்துவ பேராசிரியர் டாக்டர் சஞ்சய் பாண்டே இந்திய மருத்துவ கவுன்சிலின் முன்னாள் தலைமைச்செயலர் டாக்டர் நரேந்திர சைனி ஆகியோர் நேயர்களின் சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறார்கள்

இன்றிரவு ஒன்பதரை மணிக்கு எஃப் எம் கோல்டு அலைவரிசையில் இந்நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது

முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த அறிவிப்பை அந்நாடு வெளியிட்டுள்ளது வாகன ஓட்டுநர்கள் வீட்டு வேலை செய்பவர்கள் ஆகியோருக்கு வழங்கப்பட்டு வந்த அனுமதி ரத்து செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளது அந்நாட்டின் தேசிய அவசரகால பேரிடர் மேலாண்மை அமைப்பின் ஒருங்கிணைப்புடன் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

நிதின் கட்கரி இன்று மக்களவையில் தெரிவித்தாா்